வெங்கைய நாயுடு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய விளையாட்டு குழுவினரை இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திதித்து கலந்துரையாடினார் ஊழல் தொடர்பாக தமிழகத்தில் சுகாதார அமைச்சர் குட்கா உள்ளிட்டவர்களின் வீடுகளில் இன்று சிபிஐ அதிரடி சோதனை நடத்தி உள்ளது

வெங்கைய நாயுடு விருதுகளை வழங்கிச் சிறப்பித்தார் ஆசிரியர்கள் கற்போருக்கு உகந்த விதத்தில் கற்றுக்கொடுக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாணவரின் கற்றல் தேவைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத் தலைவர் விழாவில் பேசுகையில் கூறினார் கல்வி கட்டமைப்பின் மையப்புள்ளியாக திகழும் ஆசிரியர்கள் வகுப்பறைகளை தரமான கற்றல் கேந்திரங்களாக மாற்றவும் செயல்முறை கல்விக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் மத்திய மனித வள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் இவ்விழாவில் பேசுகையில் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதுடன் ஆசிரியர்களுக்கு தரமான பயிற்சி அளிக்கவும் அரக முக்கியத்துவம் அளித்து வருவதாக தெரிவித்தார் விருதாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடைமுறைகளில் கொண்டுவரப்பட்டுள்ள மாற்றங்களை அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளதாக அவர் கூறினார்

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பதக்கங்களை வென்று நாட்டின் கவுரவத்தை உயர்த்தியதற்காக பிரதமர் இவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார் பதக்கம் வென்றவர்களில் சிறு நகரங்கள் இராமப் புறங்கள் மற்றும் ஏழ்மையான பின்புலத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளும் இடம் பெற்றிருப்பது குறித்து தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாக அவர் கூறினார் இனி அலிம்பிக் விளையாட்டிற்கான சவால் தொடங்குவதால் ஆசியப் போட்டிகளில் பெற்ற பெருமையை இழந்துவிடாமல் தக்க வைத்துக் கொள்ள விளையாட்டு வீரர்கள் இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிற்கு கிடைத்த வெற்றியில் இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலான அரசின் முயற்சிகளுக்கு முக்கியப் பங்கு இருப்பதாக கூறினார்

ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்க இந்தியாவிற்கும் பிரான்சிற்கும் இடையே எட்டப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு இடைக்கால தடை விதிக்க கோரி வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்துள்ள மனுவை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது தலைமை நீதிபதி திரு திபக் மிஸ்ரா நீதிபதிகள் திரு

டிஷய் சந்திரதுட் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று இவ்வாறு உத்தரவிட்டது ரஃபேல் ரச போர் விமான பேரத்தில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் நீதிமன்றம் இந்த ஒப்பந்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தமது மனுவில் கோரியுள்ளார் இதற்கிடையே ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குவதால் இந்தியாவிற்கு முன் எப்போதும் இல்லாத அளவில் போர்த் திறன் கிடைக்கும் என்று இந்திய விமானப் படையின் தணைத் தலைவர் ஏர்மார்ஷல் எஸ்

விமான பேரத்தை குறை சொல்பவர்கள் கொள்முதல் நடைமுறைகள் தொடர்பான விதிமுறைகளை புரிந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் கேரளத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஒராண்டு காலத்திற்கு எல்லா கொண்டாட்டங்களையும் ரத்து செய்ய அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது வர டிசம்பர் மாதம் கேரளத்தில் நடைபெற இருந்த சர்வதேச திரைப்பட விழாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது கல்வித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பிலான விழாக்களும் ஒராண்டு காலம் நடத்தப்பட மாட்டாது என்றும் அரசு விழாக்கள் ரத்து செய்யப்படுவதால் மிச்சமாகும் பணம் முதலமைச்சரின் வெள்ள நிவாரண நிதிக்கு மாற்றப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தமிழகத்தில் குட்கா வழக்கு தொடர்பாக மாநில சுகாதார அமைச்சர் சி விஜயபாஸ்கர் டி

கே ராஜேந்திரன் உட்பட பலரின் வீடுகளில் இன்று சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி உள்ளனர்

தமிழக முன்னாள் அமைச்சர் பி ரமணா சென்னை நகர முன்னாள் காவல்துறை ஆணையர் எஸ் ஜார்ஜ் ஆகியோரின் வீடுகளும் அதிரடி சோதனை நடபெற்ற இடங்களில் அடங்கும்

சிபிஐ சோதனைகளை தொடர்ந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் டிஜிபி ராஜேந்திரன் ஆகியோரை பதவி நீக்கம் செய்ய தமிழக ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோரியுள்ளார் அமைச்சர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ சோதனை நடத்தியிருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவு என்றும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு

அழகிரி தமது ஆதரவாளர்களுடன் இன்று சென்னையில் அமைதிப் பேரணி ஒன்றை நடத்தி மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார் அமைதப் பேரணியில் பங்கேற்ற அனைவரையும் திமுகவில் இருந்து நீக்க திரு முக ஸ்டாலினால் முடியுமா என்று அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வேண்டினார்

துவக்க விழாவில் முதலமைச்சர் திரு

துவக்கவிழாவை தொடர்ந்து மனுசங்கடா திரைப்படம் இலவசமாக திரையிடப்படும் விழாவின் இதர நாட்களில் விருது பெற்ற வங்காளம் மலையாளம் கன்னடம் மற்றும் ஹந்தி திரைப்படங்கள் இலவசமாக திரையிடப்பட உள்ளன

நாராயணசாமி அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பல்வேறு கிறிஸ்துவ அமைப்புகளின் பிரதிநிகள் மற்றும் சகோதரிகளும் அன்னையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கப்பலோட்டிய தமிழர் வ

நாராயணசாமி அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு கந்தசாமி மற்றும் மூத்த அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதிய நீதிகட்சியின் தலைவர் திரு பொன்னுரங்கம் மற்றும் வ

சி இளைஞர் பேரணியைச் சேர்ந்தவர்களும் வ

சிதம்பரனார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவையில் நல்லவாடு மீனவ கிராமத்தில் சுனாமி ஒத்திகை இன்று நடைபெற்றது மாநில அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் நிர்வாகத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஒத்திகையில் பல்வேறு துணை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் திரு ஏவி சவ்திரி தலைமையில் பங்கேற்றனர் சுனாமி போன்ற பேரிடர்கள் ஏற்பட்டால் அதிகாரிகள் மற்றும் மக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துக் காட்டும் வகையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது ஏனாமிலும் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சுப்ரமணியேஸ்வர ராவ் தலைமையில் இதே போல சுனாமி ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வில்லை என்றும் துணை நிலை ஆளுநரும் இப்பிரச்சனையில் தலையிடவில்லை என்றும் அவர் கூறினார் புதுவையில் அரசு சார்பில் இன்று நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவை அரசு உதவி பெரும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் புறக்கணித்து கருப்பு தினம் அனுசரித்தனர்

பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து இன்று புதுவையில் சிஐடியு சார்புடைய ஆட்டோ ஓட்டுனர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மகாத்மா காந்தி சாலையில் அமுதகரபி எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது விண்ணை முட்டும் பெட்ரோல் விலையை குறிக்கும் வகையில் பலூன்களும் பறக்க விடப்பட்டன

வெப்பச் சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அமெரிக்க ஒபன் டென்னீஸ் போட்டிகளில் ஸ்பெய்ன் வீரர் ரஃபேல் நடால் அமெரிக்க வீராங்கனை செரினா வில்லியம்ஸ் ஆகியோர் தத்தம் ஒற்றையர் பிரிவுகளில் அரையிறுதி நிலைக்கு முன்னேறி உள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு கால் இறுதிப் போட்டியில் ரஃபேல் நடால் ஆஸ்திரிய வீரர் டொமினிக் தியேமை தோற்கடித்தார் மகளிர் ஒற்றையர் பிரிவு கால் இறுதிப் போட்டியில் செரினா வில்லியம்ஸ் செக் வீராங்கனை கரோலினா பிலிஸ்கோவா விற்கு எதிராக வெற்றிபெற்றார்

வெங்கைய நாயுடு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய விளையாட்டு குழுவினரை இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திதித்து கலந்துரையாடினார் ஊழல் தொடர்பாக தமிழகத்தில் ககாதார குட்கா அமைச்சர் உள்ளிட்டவர்களின் வீடுகளில் இன்று சிபிஐ அதிரடி சோதனை நடத்தி உள்ளது